மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது நாட்டின் பாதகாப்புக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

அணியை வென்றது

முடிவுகள் அறிவிக்கப்படும்

இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன

நாட்டின் பாதுகாப்புக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் கோவை கொடிசியா வளாகத்தில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்றிரவு நடைபெற்ற பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் பயங்கரவாதத்தை திறமையாக எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்புப் படையை பலப்படுத்துவது அவசியம் என்றார் இன்று இந்தியாவின் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு உரிய பதிலடி தரப்படும் என்றும் பிரதமர் எச்சரித்தார் தீவிரவாதிகள் விஷயத்தில் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய அரசு மென்மையான போக்கை கடைப்பிடித்ததாக பிரதமர் குற்றம் சாட்டினார் கோவை மாவட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்னைகளுக்கு தீர்வு காண பிஜேபி முன்முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் கோதாவரி காவிரி நதிகள் இணைப்பு திட்டத்தால் தமிழ்நாடு பலனடையும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டார் பிரதமராக திரு நரேந்திர மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் கோவையில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் இடம் பெற்றுள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அவர் பிரதமராக பொறுப்பேற்பார் என்று கூறினார் எதிர்க்கட்சிகள் இன்னமும் பிரதமர் வேட்பாளரை தேடி வருவதாகவும் அவர் கூறினார் முன்னதாக திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார்

இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் நாட்டில் உள்ள இருபது சதவீத ஏழை மக்களுக்கான இத்திட்டம் தேர்தல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை குறிதது பிஜேபி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாதது ஏன் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு இரண்டு கோடிபேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அக்கட்சி அளித்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை என்றார்

கடந்த ஐந்தாண்டுகளில் பிஜேபி அரசு மேற்கொண்ட தவறான அனுகுமுறையால் நாடு தற்போது பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து கோவில்பட்டியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்காத பெரு நிறுவனங்களின் மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி மத்திய செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார் தன்னாட்சி அமைப்புகளான சிபிஐ ஆர்பிஐ நீதித்துறை ஆகியவற்றில் அரசின் தலையீடு இருப்பதாகவும் அவர் கூறினார் உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்ததால்தான் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் இடைத் தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

தேர்தல் நேரத்தில் அளித்த எந்த வாக்குறுதியையும் பிஜேபி நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குறை கூறினார் பிஜேபி ஆட்சியில் கருத்து குதந்திரம் நகக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் கூறியிருக்கிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர்

தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு அஇஅதிமுக அரசு முக்கியத்துவம் அளிக்காததால் முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்குச் செல்வதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் ஆகிய இடங்களில் ஈரோடு மக்களவைத் தொகுதி மதிமுக வேட்பாளரை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் செய்த அவர் காவிரி ஆற்றில் சாயப்பட்டறை கழிவு நீர் கலப்பதை தடுக்க பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறினார்

முன்ளாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு என் கோபாலசாமி பங்குபெறும் இந்நிகழ்ச்சியை தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் மக்களவைத் தேர்கல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது மயிலாடுதுறை மக்களவை தொகுதி